தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளில் முதலமைச்சர்குள்டன் இணைந்துசெயல்படுமாறுஆளுநர்களைகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

போலந்தில் நடைபெற்றுவரும் இளையோர் உலககுத்துச்சண்டைசாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வின்காஆகியோர் காலிறுதியின் பூனம் முந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர் இனிவிரிவானசெய்திகள் கோவிட் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளில் முதலமைச்சர்குளுடன் இணைந்துசெயல்படுமாறுஆளுநர்களைகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நோய் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகள் குறித்துஆளுநர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளில் உரியஆலோசனைகளைஅளிக்குமாறுகேட்டுக் கொண்டார்

அரசியல் பாகுபாடின்றிஅனைவரும் நோய்த் நடவடிக்கைகளில் தடுப்பு ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றுஅவர் கோரிக்கைவிடுத்தார் பின்னர் பேசியபிரதமர் திருநரேந்திரமோடி கோவிட் தடுப்பூசிகளைபோதமானஅளவு இருப்பு வைத்தலைஅரசுஉறுதிசெய்வதாகதெரிவித்தார்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூன்றாம் ஆண்டுநிகழ்ச்சிகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றது

விவசாயிகளின் நலனுக்காகமைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் முன்னோடிதிட்டத்திற்குமத்தியவேளாண் அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெமுத்திட்டுள்ளது

இதன் விவசாயிகளின் மூலம் வாழ்வாதாரத்தைஉயர்த்திஅவர்களுடையவருமானத்தைஅதிகரிக்கதிட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் விவசாயிகளின் செலவினங்கள் குறைக்கப்பட்டுவேளாண் பணிகளில் அவர்கள் எளிதாகஈடுபட இத்திட்டம் வழிவகுக்கும் என்றுகூறப்படுகிறது அறுவடைக்குபிந்தையமேலாண்மைமற்றும் விளைப்பொருட்கள் விநியோகம் ஆகியவற்றில் விவசாயிகளுக்குமைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உதவிப்புரியும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கானநிகழ்ச்சியில் பேசியமத்தியவேளாண்துறைஅமைச்சர் திருநரேந்திரசிங் தோமர் வேளாண்துறைகளில் நவீனதொழில்நுட்பங்களைபயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்றுகூறினார்

இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் பாபாசாகேப் அம்பேத்கரின் பிறந்ததினத்தில் குறைதீர்ப்புக்கான இணையதளத்தைதொடங்குவதுமுக்கியத்துவம் பெற்றுள்ளதுஎன்றுகூறினார் நாட்டில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாகமாறவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார் பின்ளர் பேசியமத்திய சமூக நீதிமற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திருரத்தன் வால் கத்தாரியா இந்த இணையதளம் வாயிலாகநாட்டில் எந்தஒரு இடத்திலும் உள்ளபழங்குடியினர் தங்களது புகார்களைஎளிதில் பதிவு செய்யலாம் என்றுகூறினார் மேற்குவங்க மாநிலத்தில் ஐந்தாவதுகட்டதேர்தலுக்கானபிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது

திரிணமுல் காங்கிரஸ் கட்சிதலைவரும் முதலமைச்சருமானசெல்விமம்தாபானர்ஜி ஐல்பைகுரிமாவட்டத்தில் வாக்குசேகரித்தார் காங்கிரஸ் மூத்ததலைவர் திருராகுல்காந்திடார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ளமடிகராவில் தேர்தல் பிரச்சாரத்தைநிறைவு செய்தார்

வயது மூப்பு காரணமாகஏற்பட்டஉடல் நலக்குறைவால் அவர் காலமானதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது அவரதுமறைவுக்குதலைமைதேர்தல் ஆணையம் இரங்கல் தெரிவித்துள்ளது

கோவிட் பாதிப்பு காரணமாக ஆறு மாதகாலம் நிறத்திவைக்கப்பட்டிருந்தவிசாரணைநடவடிக்கைகள் கடந்தஅக்டோபர் மாதம் மீண்டும் தொடங்கப்பட்டது

இதுகுறித்துவெள்ளைமாளிகையில் உரையாற்றியஅவர் படைகளைதிரும்பபெற்றாலும் ஆப்காளிஸ்தான் நாட்டிற்கானஅனைத்துஉதவிகளையும் அமெரிக்காஅளிக்கும் என்றுகூறினார் அடுத்தமாதம் முதல் படைகளைதிரும்பபெறுவதற்கானபணிகள் தொடங்கும் என்றுஅவர் தெரிவித்தார்

சென்னைமற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றுஅதிகாலைமுதல் இடியுடன் கூடிய மழைபெய்துவருகிறது பல்லாவரம் மீனம்பாக்கம் மயிலாப்பூர் பட்டினப்பாக்கம் பெருங்களத்துர் வண்டலூர் வேளச்சேரி கிண்டி சைதாப்பேட்டை உள்ளிட்டபல்வேறுபகுதிகளில் பரவலாகமழைபெய்துவருகிறது

போலந்தில் நடைபெற்றுவரும் இளையோர் உலககுத்துச்சண்டைசாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பூனம் வின்காஆகியோர் காலிறுதியின் முந்தையகற்றுக்குமுன்னேறியுள்ளனர்